இதனையொட்டி குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் நாட்டு மக்களுக்கு இன்று இரவு ஏழு மணிக்கு உரையாற்றுகிறார் இந்தி மற்றும் ஆங்கிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆற்றும் உரை நாட்டில் உள்ள அனைத்து அகில இந்திய வானொலி மற்றும் தூர்தர்ஷன் அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் குடியரசுத் தலைவர் உரையின் தமிழாக்கம் சென்னை அலைவரிசை ஒன்றில் இரவு ஒன்பதரை மணிக்கு ஒலிப்பரப்பாகும்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 குடியரசுத் தலைவரின் உரையை அடுத்து

குடியரசுத் தினத்தையொட்டி விரிவான கொண்டாட்டங்களுக்கு நாடு முழுவதும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன புதுதில்லி ராஜ்பாத்தில் நாளை நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் தேசியக் கொடியை ஏற்றிவைத்து முப்படைகளின் அணிவகுப்பு மரியாதையை குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் ஏற்றுக் கொள்கிறார்

குடியரசு தின கொண்டாட்டங்களையொட்டி நாடு முழுவதும் பாதுகாப்பும் வலுப்படுத்தப்பட்டுள்ளது தமிழக ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் குடியரசு தினத்தையொட்டி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் நாட்டில் அரசியல் அமைப்பை உருவாக்குவதற்கு உன்னத பங்காற்றிய விடுதலைப் போராட்ட வீரர்கள் சட்ட மேதைகள் யாவரையும் இந்த தருணத்தில் நினைவுகூற கடமைப்பட்டுள்ளதாகக் கூறியுள்ளார் நாட்டின் வளர்ச்சிக்காக நம்மை முழுமையாக அர்ப்பணித்துக் கொள்ள இந்நாளில் உறுதியேற்றுக் கொள்வோம் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் தமிழக ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் நாளை காலை எட்டு மணிக்கு சென்னை மெரீனா கடற்கரையில் தேசிய கொடியை ஏற்றிவைத்து குடியரசு தின செய்தி வழங்கவுள்ளார் இந்நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி மாநில அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் முக்கியப் பிரமுகர்களும் பங்கேற்கவுள்ளனர் மெரீனா கடற்கரையில் மாநில அரசின் பல்வேறு துறைகளின் செயல்பாடுகளை விளக்கும் வண்ணமிகு ஊர்திகளின் அணிவகுப்பும் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் இடம்பெறுகின்றன தமிழகத்திலும் குடியரசு தினத்தையொட்டி பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது இந்தியாவுக்கும் பிரேசிலுக்கும் இடையே சுகாதாரம் உயிரி எரிசக்தி ஒத்துழைப்பு கலாச்சார பரிவர்த்தனை

இந்த சந்திப்புக்குப் பின் பிரதமர் மோடி செய்தியாளர்களிடம் பேசுகையில் பிரேசில் அதிபரின் வருகை இருநாடுகளுக்கும் இடையிலான நட்புணர்வை உணர்த்துவதாகக் குறிப்பிட்டார் இந்த நட்புணர்வு இருநாடுகளின் பொருளாதார வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கும் என்றும் பாதுகாப்பு தொழில் வளர்ச்சியில் ஒத்துழழப்பு ஆகியவற்றுக்கு இருநாடுகளும் முக்கியத்துவம் அளித்து வருவதாகவும் பிரதமர் மோடி குறிப்பிட்டார் பிரதம் திரு நரேந்திரமோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை மாலை ஆறு மணிக்கு ஒலிபரப்பாகிறது

நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சலி செய்யும் பிரதமர் உரையைத் தொடர்ந்து அதன் தமிழாக்கம் சென்னை ஒன்று மற்றும் பண்பலை வரிசைகளில் ஒலிபரப்பாகிறது தமிழகத்தில் உள்ள அனைத்து அகில இந்திய வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும் தேசிய வாக்காளர் தினம் இன்று கொண்டாடப்பட்டது நாடெங்கிலும் உள்ள வாக்குச்சாவடிகள் மாநில மற்றும் மாவட்ட தலைமையகங்கள் உள்ளிட்ட பத்து லட்சத்துக்கும் மேற்பட்ட இடங்களில் இந்நாளையொட்டி வாக்காளர் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன தேர்தல் குறித்த கல்வியறிவு வலிமையான ஜனநாயகத்தை உருவாக்கும் என்பது பத்தாவது தேசிய வாக்காளர் தினத்தின் கருப்பொருளாகும் தேர்தல் நடைமுறைகள் நாட்டின் குடிமக்களுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்துவது மற்றும் வாக்காளர் கல்விக்கு முக்கியத்துவம் அளிப்பது போன்றவற்றிற்கு ஒராண்டுக்கு மேல் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் பணியை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வருகிறது

புதுதில்லியில் இன்று நடைபெற்ற வாக்காளர் தின நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் சிறப்பு விருந்தினராக கலந்துகொண்டார் இந்நாளையொட்டி பிரதம் திரு நரேந்திரமோடி விடுத்துள்ள செய்தியில் தோதல் நடவடிக்கைகள் வெளிப்படையாக நடைபெறுவதை உறுதி செய்வதற்காக தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் பாராட்டுதலுக்குரியவை என்று குறிப்பிட்டுள்ளார் சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநில ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் வாக்காளர் உறுதிமொழி செய்து வைத்தார் இந்நிகழ்ச்சியில் பேசிய ஆளுநர் ஜனநாயக நெறிமுறையை வலுப்படுத்துவதில் இளம் வாக்காளர்களுக்கு பெரும் பங்கு உள்ளதாகக் கூறினார் தேர்தல் பணிகளை சிறப்பாக மேற்கொண்டதற்காக திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் திருமதி சில்பா பிரபாகர் சதிஷூக்கு முதல் பரிசினை ஆளுநர் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் பேசிய தமிழக அரசின் தலைமைச் செயலர் திரு சண்முகம் தேர்தல் நடைமுறைகளில் மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டுள்ள போதிலும் வாக்காளர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியதன் அவசியத்தையும் வலியுறுத்தினார்

இந்த தினத்தையொட்டி திருவண்ணாமலையில் சைக்கிள் பேரணி ஓவியப் போட்டி பேச்சுப் போட்டி உள்ளிட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

நாமக்கல்லில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனைத் தெரிவித்தார்

மாநில அமைச்சர்கள் திரு தங்கமணி திரு செங்கோட்டையன் திருமதி ச்ரோஜா டாக்டர் விஜயபாஸ்கர் திரு எம் ஆர் விஜயபாஸ்கர்

இந்தியாவில் கரோனா வைரஸ் காய்ச்சலினால் யாரும் பாதிக்கப்படவில்லை என்று மத்திய அரசு கூறியுள்ளது

இதனிடையே இன்று கரூரில் செய்தியாளர்களிடம் பேசிய மாநில மக்கள் நல்வாழ்வுத் துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் தமிழகத்தில் கரோனா வைரஸ் பாதிப்பு இல்லை என்று கூறினார்